ஒடிஷா சென்றடைந்துள்ள மத்திய குழு

ஆறாவது கட்டத் தேர்தலின்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மிக குறைந்த அளவிலேயே குறைபாடு ஏற்பட்டதாகவும் அவற்றுக்கு பதிலாக வேறு இயந்திரங்கள் மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்களவைக்கு

இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்தியபிரதேச மாநிலம் ரட்லாம் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் சோலன் பஞ்சாப் மாநிலம் பதின்டா ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பஞ்சாப் மாநிலம் லூதியானா மற்றும் கோஷியாப்பூரில் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மற்றும் காஸிப்பூரில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை பார்வையிட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச்சேர்ந்த தேர்தல் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் புதுதில்வி வந்துள்ளனர் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பூட்டான் தென்கொரியா மலேசியா ரஷ்யா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மூத்த தேர்தல் அதிகாரிகள் மத்தியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா உரையாற்றினார் இந்தியாவில் நியாயமான மற்றும் கதந்திரமான முறையில் தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் உறுதிபூண்டுள்ளது என்றார் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை கருத்தில் கொண்டு அவை மீண்டும் நிகழாதவண்ணம் உரிய நடவடிக்கைகளை ஆணையம் மேற்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் பொறுப்புகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படும் முறை அதை திட்டமிடுதல் மற்றும் அவற்றில் உள்ள சவால்கள் ஆகியவை குறித்து வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் விரிவாள விளக்கங்களை அளித்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் தொடர்பான தகவல்களை பிரதமர் அலுவலகத்திற்கு நித்தி ஆயோக் அமைப்பு வழங்கியதில் தேர்தல் நடத்தை நெறிமீறல் எதுவும் இல்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்திப் சக்சேனா பிரதமர் பிரக்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் அரசியல் ரீதியிலான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றம் வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் மட்டுமே நித்தி ஆயோக் மூலம் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார் இவ்வாறான தகவல்களை அமைச்சர்களுக்கு வழங்குவதற்கு மட்டுமே தடை உள்ளதாகவும் பிரதமர் அலுவலகத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

முன்னதாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் கடந்த நான்காம் தேதி அளித்த புகாரின் அடிப்படையில் நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது நித்தி ஆயோக் அளித்த விளக்கத்தினை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தற்போது அதை வெளியிட்டுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு கிரிராஜ் சிங் தேர்தல் பிரச்சாரத்தின்போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுந்த புகாரை அடுத்து தேர்தல் ஆணையம் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது பீகாரில் பெகுசராயில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் பேசியபோது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் எழுந்தது இது குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய ஆணையம் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்குட்பட்டு கவனத்துடன் நடந்துகொள்ளவேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது ஒடிஷா சென்றடைந்துள்ள மத்திய குழு ஃபோனி புயல் சேதங்கள் குறித்து இன்றும் நாளையும் அம்மாநிலத்தில் ஆய்வு மேற்கொள்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட குழு நேற்றிரவு புவளேஷ்வர் சென்றடைந்தது இந்த குழுக்கள் இரண்டு பிரிவாக புரி மற்றம் குர்தா மாவட்டங்களில் புயல் சேதங்கள் குறித்து இன்றும் நாளையும் மதிப்பீடு செய்கிறது புவனேஷ்வரில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் இந்த குழுவினர் நாளை பார்வையிடவுள்ளனர் அதைத் தொடர்ந்து மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தம் மத்திய குழு புதுதில்வி சென்று மத்திய அரசிடம் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் இதனிடையே புயலால் சேதமடைந்த வீடுகள் மீண்டும் புதுப்பித்து கட்டித்தரப்படும் என மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கூறியுள்ளார் புவனேஷ்வரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முழுமையாக மற்றம் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நாளை தொடங்கும் எனவும் அவற்றை புதிதாக கட்டும் பணிகள் ஜுன் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கும் எனவும் தெரிவித்தார்

இது தொடர்பாக அதிகாரிகள் நிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முறையான அங்கீகாரம் விரைவில் வழங்கப்படும் என்றும் பாகிஸ்தான் பிரதமருக்கான நிதி ஆலோசகர் திரு அப்துல் ஹபீஸ் ஷேக் தெரிவித்துள்ளார்

வல்லரசு நாடுகள் ஆயுத உற்பத்தியை நிறுத்தினால் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டுவிடும் என இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டுள்ள நாடுகள் உலக அளமதி மற்றும் மனித உரிளமகள் தொடர்பாக பேசுகின்றன என்றார்

இதனிடையே இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்குப் பின்னர் தேவாலங்களில் நேற்று முதல் முறையாக மீண்டும் ஞாயிற்றுக் கிழமை பிரார்த்தளை தொடங்கியது சிலாவ் நகரில் இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்கா நாடான புர்க்கினோ ஃபாசோவில் தேவாலயம் ஒன்றில் துப்பாக்கி ஏந்திய நபர் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் டப்வோ நகரில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையின்போது துப்பாக்கி ஏந்திய அந்த நபர் உள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக கட்டார் பின்னர் அந்த தேவாலயத்திற்கு தீ வைத்ததுடன் அருகிலிருந்த கடைகளுக்கும் தீ வைத்தார் அதைத் தொடர்ந்து உள்ளூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றின் மீதும் அந்த நபர் தாக்குதல் நடத்தினார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி கோப்பையை கைப்பற்றியது

இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் கடைசி பந்தில் சென்னை அணியின் ஷர்துல் தாக்கூர் ஆட்டமிழந்தார் இதன் மூலம் மும்பை அணி நான்காவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது